ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதை சில கட்சிகள் வரவேற்றுள்ளன முன்கூட்டியே இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கலாம் என்று சில கட்சிகள் கருத்து தெரிவித்துள்ளன தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாம் பகுதி இன்று தொடங்குகிறது

வைரஸ் தமிழ்நாட்டில் பரவாத வகையில் தடுப்பு நடவடிக்கைகளை நிபா அரசு மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் கூறியிருக்கிறார்

தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கேட்டுக்கொண்டுள்ளது இனி விரிவான செய்திகள் தூத்துக்குடி ஸ்டெர்வைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கான அரசாணைகள் நேற்று பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து அந்த ஆலையை மூடி தமிழக அரசு சீல் வைத்துள்ளது இதுகுறித்து முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட செய்திக்குறிப்பில் பொதுமக்களின் உணா்வுகளுக்கும் கருத்துக்களுக்கும் மதிப்பளிக்கும் வகையில் மாநில அரசு இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் ஸ்டெர்வைட் ஆலை எதிர்ப்பு குழுவினர் நேற்று தம்மையும் துணை முதலமைச்சர் மற்றும் மூத்த அமைச்சா்கள் தலைமைச் செயலாளா் உள்ளிட்ட அதிகாரிகளைச் சந்தித்து துத்துக்குடி மக்களின் கோரிக்கைகளை எடுத்துரைத்தாகவும் அரசு அவற்றை கவனமுடன் பரிசீலித்து இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் மாசுகட்டுப்பாடு தொடர்பான நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாத காரணத்தால் தமிழ்நாடு மாசுகட்டுப்பாட்டு வாரியம் அந்த ஆலை இயங்குவதற்கான அனுமதியை நீட்டித்து தரவில்லை என்றும் கூறியுள்ளார் அரசாணை வெளியிடப்பட்டதை அடுத்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி ஸ்டெர்லைட் ஆலைக்கு உடனடியாகச் சென்று சீல் வைத்தாா் இந்த ஆலை அரசாணையின்படி மூடப்படுகிறது என்பதற்கான உத்தரவையும் ஆலையின் கதவில் அவர் ஒட்டினார் இதனிடையே ஸ்டெர்லைட் ஆவையின் வேதாந்தா குழுமம் விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் தமிழக அரசின் உத்தரவு துரதிருஷ்டவசமானது என்று கூறியுள்ளது ஸ்டெர்வைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவது என்று தமிழக அரசு பிறப்பித்த ஆணை கண்துடைப்பு நாடகம் என்று திமுக செயல்தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளா்களிடம் பேசிய அவா் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டிற்கு முன்பு இந்த நடவடிக்கையை அரசு எடுத்திருந்தால் அரசின் நோக்கத்தை பாராட்ட முடியும் என்று கூறினார் அரசின் ஆணை மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உத்தரவு தானே தவிர மாநில அமைச்சரவையின் முடிவு அல்ல என்றும் அவர் தெரிவித்தார் அரசின் முடிவு தாமதமான முடிவு என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் ஆகியோர் கூறியுள்ளனர் அதே நேரத்தில் ஸ்டெர்வைட் ஆலையை மூடுவது என்ற தமிழக அரசின் உத்தரவை வரவேற்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு இரா முத்தரசன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் ஆகியோர் கூறியுள்ளனர் தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாம் பகுதி இன்று தொடங்குகிறது

இந்நிலையில் இந்தக் கூட்டத்தொடரில் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு விவசாயிகள் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை எழுப்ப திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன துப்புறவு பணியாளா்களுக்கு உயா்த்தப்பட்ட சம்பளத்தை வழங்காத உள்ளாட்சி அமைப்புகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய தூய்மைப் பணியாளர்கள் நல ஆணையத்தின் உறப்பின் திரு ஜெகதீஷ் ஹரிமானி கூறியிருக்கிறார் கோவை மாநகராட்சியில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்திற்குப் பின்னர் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் துப்புறவு தொழிலாளர்கள் முறையான பாதுகாப்பு உபகரணங்களோடு கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்வதை உறுதிபடுத்த வேண்டும் என்றார் துப்புறவு பணியாளா்களுக்கு முறையான விபத்து காப்பீடு வசதி செய்து தரப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய அரசியல் கட்சிகள் பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க கடமைப்பட்டவை என்பதால் அக்கட்சிகள் தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்குட்பட்டதுதான் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தகவல் அறியும் உரிமை சுட்டத்திலிருந்து அரசியல் கட்சிகளுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்பாக இந்த விளக்கத்தை தேர்தல் ஆணையம் அளித்துள்ளது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சானிட்டரி நாட்கீன் இயந்திரங்களை நிறுவுவது குறித்து மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் பரிசீலிக்க வேண்டும் என்று தேசிய மகளிர் ஆணையம் கூறியுள்ளது இதுகுறித்து ஆணையத்தின் சாா்பில் மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சா் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கருக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது

சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் நிபா வைரஸ் காய்ச்சவால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று எவரும் இல்லை என்று தம்மால் உறுதியாக கூற முடியும் என்றார் திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் இரண்டு பேர் மர்ம காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர்களின் இரத்தம் மாதிரியை ஆய்வு செய்ததில் அது சாதாரண காய்ச்சல் என்பது உறுதிபடுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி ஐந்து நாள் அரசுமுறைப் பயணமாக இந்தோனேஷியா சிங்கப்பூர் நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் செல்கிறார் புதுதில்லியிலிருந்து புறப்படும் பிரதம் இந்தோனேஷியா தலைநக் ஜகார்த்தா மற்றும் சிங்கப்பூரில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் இருதரப்பு உறவுகள் பொருளாதார வர்த்தகம் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் ஆகியவை குறித்து ஆலோசனைக் கூட்டங்களில் அவர் பங்கேற்கிறார் தொழிலதிபர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினரையும் பிரதமர் சந்திக்கவுள்ளார்

திருவண்ணாமலை மாவட்டத்தில் பொதுத்துறை வங்கிகள் மூவம் சுயஉதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட கடன்களால் பெண்கள் குயதொழிலில் ஈடுபட்டு தங்களது வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்டுள்ளன்

இதன்காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை பெய்துவருவதால் நெல்லை மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் நேற்று மாலை முதல் தண்ணீர் விழத் தொடங்கியுள்ளது பிரதான அருவி மற்றும் ஐந்தருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தென்காசி குற்றாலம் செங்கோட்டை கடையநல்லூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் குளிா்ந்த காற்றுடன் சாரல் மழை பெய்துவருகிறது இந்நிலையில் வானிலை ஆய்வுமையம் விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் மாலத்தீவு மற்றும் குமரி முனையை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக் கடலில் தென்மேற்கு பருவமழைக்கான அறிகுறிகள் தீவிரமடைந்துள்ளதாக கூறியுள்ளது

இருவரி செய்திகள் பாகிஸ்தானில் வரும் ஜூலை மாதம் பொதுத்தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் காபந்து பிரதமராக முன்னாள் தலைமை நீதிபதி திரு நசிருல் முல்க் இருப்பாா் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான அரசில் மாதேசி கட்சிகளில் ஒன்று சே்ந்துள்ளது ஜம்மு கஷ்மீர் மாநிலம் அனந்த்நாக் மாவட்டத்தில் குடியிருப்பு பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்கள் மீது நேற்று அடையாளம் தெரியாத தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினா் முன்கூட்டியே வெளியான சி பி எஸ் இ பத்தாம் வகுப்பு கணித வினாத்தாள் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொறியியல் வினாத்தாள்களை பெற்றதாக கூறப்படும் மாணவர்களின் பட்டியலை தில்லி காவல்துறை சி பி எஸ் இ க்கு அனுப்பியுள்ளது

இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையே கிரிக்கெட் போட்டி நடத்துவது தொடர்பாக மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது